நிலையில் பிரதமர் திரு

அடுத்த மாதம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாநிலம் முழுவதும் தளர்வுகளின்றி முழுஊரடங்கு அமவ்படுத்தப்படும் என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது

மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நாடுதழுவிய தளர்வுகளுடன் கூடிய முதல்கட்ட ஊரடங்கு இன்றுடன் முடிவடையவுள்ள நிலையில் பிரதமர் திரு

முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர்கள் குழு மற்றும் மூத்த அமைச்ச்களுடன் ஆலோசனை நடத்தி பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது

ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட காய்கறிகள் பழக்கடைகளைப் போன்று சென்னை மாநகராட்சி மற்றும் இதர மாநகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் கிராம ஊராட்சிகளிடமிருந்து முறையான அனுமதி பெற்று மீன் கடைகள் இறைச்சிக் கடைகள் சமூக இடைவெளியுடன் செயல்பட மாநில் அரசு அனுமதி அளித்துள்ளது அதேநேரத்தில் நகர்ப்புறங்களில் சிறிய மற்றும் பெரிய வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைஉத்தரவு தொடர்கிறது கிராமப்புறங்களில் சிறிய கோவில்களிலும் மசூதிகளிலும் தர்காக்களிலும் தேவாலயங்களிலும் தனிமனித இடைவெளியுடன் பொதுமக்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்களுக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல் ஏற்காடு போன்ற சுற்றுலாத் தலங்களுக்கும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகள் பிற விருந்தோம்பல் சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வெளிமாநிலத்தவர்களை இந்த இடங்களில் தனிமைப்படுத்தும் பணிகளுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் வணிக வளாகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை மீட்க இயக்கப்படும் சிறப்பு விமானங்களைத் தவிர சர்வதேச விமானப் போக்குவரத்திற்கான தடை நீடிக்கும் மெட்ரோ மின்சார ரயில் போக்குவரத்துக்கான தடையும் திரையரங்குகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் நீச்சல் குளங்கள் கேளிக்கைக் கூடங்கள் மதுக்கூடங்கள் பெரிய அரங்குகள் கடற்கரை சுற்றுலாத் தவங்கள் உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையும் தொடர்கிறது மாநிலங்களுக்கிடையேயான போக்குவரத்திற்கும் தடை நீடிக்கிறது இந்தக் கட்டுப்பாடுகள் தொற்றின் தன்மைக்கேற்வாறு படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாநிலம் முழுவதும் எந்தவித தளர்வுகளும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் திருமணம் மற்றும் இறுதி ஊர்வலங்களுக்கான தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் தொடரும்

மாவட்டத்திற்குள் இ பாஸ் இல்லாமல் செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ள அரசு மாவட்டங்களுக்கிடையே செல்லவும் வெளிமாநிலங்களுக்குச் சென்றுவரவும் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வரவும் இ பாஸ் முறை தொடரும்

அரசுப் பணிகளை ஒப்பந்தம் எடுக்க மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் ஒப்பந்ததாரர்களுக்கு சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களால் இ பாஸ் வழங்கப்படும்

முடி திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தாமல் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றி இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

சென்னைப் பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்ளில் சில பகுதிகளிலும் மதுரை மாநகராட்சி மற்றும் அதனைச் கற்றியுள்ள பகுதிகளிலும் தொழிற்சாலை வளாகத்தில் அல்லது அதன் அருகில் தொழிலாளர்களை தங்கவைத்து பணிபுரிய தொடர்ந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதுமற்ற பகுதிகளிலிருந்து தொழிலாளர்களை அழைத்து வந்தால் இ பாஸ் கட்டாயம் பெற வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் நடத்தப்பட்ட காய்ச்சல் முகாம்களால் நோய் அறிகுறி உள்ளவர்கள் தீவிரமாக கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளதால் இதேபோன்ற நடவடிக்கைகளை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கற்பட்டு மதுரை மாவட்டங்களில் தீவிரப்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது ஊரடங்கை அரசு அமல்படுத்தினாலும் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லையென்றால் நோய்ப் பரவலை தடுக்க இயவாது என்பதால் பொதுமக்கள் வெளியே செல்லும்போதும் பொது இடங்களிலும் கட்டாயம் முகக்கவசும் அணிய வேண்டும் என்று அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது தீவிரப் பரிசோதனைகள் மூலம் நோய்த் தொற்று அதிகரிக்கும் வேகம் குறைந்திருந்தாலும் நோய்த் தொற்று அதிகரிப்பதால் மக்களை பாதுகாக்க தற்போதுள்ள ஊரடங்கை தொடர வேண்டிய நிலையில் அரசு உள்ளதாகவும் இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் பல்வேறு பணிகளுக்கு அனுமதி அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது

மாநிலங்களுக்கு இடையிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை இதற்காக தனியாக அனுமதி அல்லது ஒப்புதல் அல்லது இ பாஸ் பெற வேண்டிய தேவையில்லை என மத்திய அரசு கூறியுள்ளது நிலைமையை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மதிப்பீடு செய்து நோய்க்கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் தேவைப்பட்டால் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றம் மத்திய அரசு கூறியுள்ளது பயணிகள் ரயில் போக்குவரத்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான ஷெராமிக் சிறப்பு ரயில்கள் உள்நாட்டு பயணிகள் விமானப் போக்குவரத்து சேவை வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை விமானம் மற்றும் கப்பல் மூலம் மீட்கும் பணி அனுமதிக்கப்படும் எளிதாக நோய்த் தொற்றக்கூடியவர்களை கண்டறிய ஆரோக்கிய சேது செயலி பயன்படுவதால் மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் பணியிடங்களிலும் அனைத்து ஊழியர்களும் இந்த செயலியை தங்களது செல்பேசியில் பதிவிறக்கம் செய்திருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது பொதஇடங்கள் பணியிடங்கள் மற்றும் பயணங்களின்போதும் கடைகளுக்குச் செல்லும்போதும் முகக்கவசம் அனிவதும் தனிமனித இடைவெளியைப் பராமரிப்பதும் அவசியம் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மக்கள் அதிகமாக கூடும் பொது நிகழ்ச்சிகள் மத வழிபாட்டு நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று கூறியுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்புவது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் அதளை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தங்களுக்குள்ள சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்புடன் அமல்படுத்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்துறைச் செயலர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்த செயலிகளை தடை செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

ஊரடங்கு காலத்தில் மின்கட்டணம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பது குறித்து தமிழ்நாடு மின் பகிர்மானக் கழகமும் வழக்குத் தொடுத்த நபரும் எழுத்துபூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக முந்தைய மாதத்திற்கு செலுத்திய கட்டணத்தின் அடிப்படையில் மின் கட்டணத்தை செலுத்தலாம் என்று மின்பகிர்மானக் கழகம் அறிவித்தது ஊரடங்கு முடிந்த பின்னர் மின் பயன்பாடு கணக்கிடும்போது கூடுதல் தொகையை செலுத்த வேண்டியிருந்தால் அதை செலுத்த வேண்டும் என்று கூறியிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளித்திருந்த மின்பகிர்மானக் கழகம் மின் அளவீட்டுப் பணிகளை மேற்கொள்ளாத முடியாத நிலை ஏற்படும்போது முந்தைய மாதக் கட்டணத்தின் அடிப்படையில் கட்டணத்தை நிர்ணயிக்க விதிகள் இருந்ததாக கூறியிருந்தது இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது

முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் ஒராண்டு சாதனைகளை பிஜேபி தலைவர்களும் தொண்டர்களும் வீடுவீடாக சென்று மக்களிடம் விளக்கி வருவதாக கூறினார்

லடாக் பகுதியில் இந்திய சீன ரானுவ அதிகாரிகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தை இன்று மீண்டும் நடைபெறவுள்ளது சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்த சும்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கான விமானங்கள் தமிழகத்தில் தரையிறங்க தடை விதிக்கப்படவில்லை என்று மாநில அரசு அறிவித்துள்ளது லடாக் எல்லை நிலவரம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டவை என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் குழு உறுப்பினர் திரு